உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

குஐராத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர்

தேர்ச்சி பெற்றுள்ளார்கள்

கொல்கத்தா அணி எதிர்கொள்கிறது

கிழக்கு தொகுதி தேர்தல் பாதுகாப்பு காரணங்களால் திரிபுர மூன்றாவது கட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இன்று குஜாத் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கர்நாடக மாநிலம் ரெய்க்சூரிலும் சிக்கோடியிலும் கூட்டங்களில் பேசுகிறார்

அசாம் மாநிலத்தில் பிஜேபியின் மூத்தத்தலைவர் திரு சர்பானந்த் சோனோவால் வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியின் தலைவர் திரு ஹிமந்தா பிஸ்வா ஷர்மா காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு தருண் கோகாய் மாநில காங்கிஸ் தலைவர் திரு விபுள் போரா ஆகியோர் பேரணிகளில் பங்கேற்கிறார்கள்

பீகார் மாநிலம் ஜமுயி மக்களவைத்தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

பிரதமர் ந ரேந்திர மோடி என்ற திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கவேண்டுமா என்பது குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இன்று தாக்கல் செய்கிறது இது குறித்து புதுதில்லியில் துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா கூறுகையில் தேர்தல் ஆணைய அறிக்கை சீலிட்ட உரையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் இதன் மீது முடிவெடுக்கும் என்றும் அறிவித்தாா் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி வாழ்க்கையை சித்தரிக்கும் பாஹினி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக அம்மாநில தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்டுள்ளது மே உம் தேதி வெளியாக உள்ள இந்த திரைபடத்திற்கு தடை விதிக்கவேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது திரைப்படத்தை தேர்தல் ஆணையம் பார்வையிட்டு ஆய்வு செய்யவேண்டும் என்று பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது

தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலாவது இடத்தையும் ஈரோடு மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பெரம்பலூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன

கல்வாரி மலையில் ஏசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளி தினம் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் அனுசரிக்கப்படுகிறது சிலுவையில் அறையப்பட்டு மரணித்து மூன்றாவது நாளில் ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த ாஸ்டர் பண்டிகைக்கு முன் புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது கோவாவில் கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும்

அங்குள்ள பான் ஜீசஸ் பேராலயத்திலும் பனாஜியில் உள்ள தான்போஸ்கோ ஸ்மதானத்திலும் இதேபோல் ஊர்வலங்களும் பிரார்த்தனைகளும் நடந்தன ஏசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் நினைவு கூர்ந்துள்ளார் ஏசுபிரானின் வாழ்க்கை அவரது செமுமைமிக்க கொள்கைகள் துணிவு ஆகியவை ஏராளமானோருக்கு மனோபலத்தை ஏற்படுத்தும் ஊற்றுக்கண் என்று கூறியிருக்கிறார் அநீதியும் ஏற்றத்தாழ்வும் இல்லாத புதிய சமுதாயத்தை உருவாக்கவேண்டும் என்று ஏசுநாதர் போதித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் ஏசுபிரான் சிலுவையில் அறைப்பட்ட தினத்தை நினைவு கூர்ந்துள்ளார் அநீதிக்கு எதிராகவும் வேதனைகளை போக்கவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஏசுபிரான் என்றும் மனிதாபிமானத்தை உணர்த்தியவர் என்றும் திரு ராகுல் காந்தி செய்தியில் கூறியிருக்கிறார் அனுமான் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சமுதாயத்தில் தீமைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்வை அனுமானின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது என்று தமது செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ்தலைவர் திரு ராகுல் காந்தியும் வாழ்த்தக்களை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் சவுக்கிதார் சோர் ஹய் விளம்பரங்களுக்கு மத்திய பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி தடை விதித்துள்ளார் அம்மாநிலத்தின் இணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் கவுல் கூறுகையில் இதுதொடர்பாக அளைத்து மாவட்ட தேர்தல்அதிகாரிகளுக்கும் கற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் இந்த விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் புதுதில்லி தல்கட்டோரா மைதானத்தில் இன்று நடைபெறும் வணிகர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் வணிகர்க்ளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக பிஜேபியின் மக்களவை தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிஜேபி ஆதரவு வணிகர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் ஜம்மு கஷ்மீரில் எல்லைகட்டுப்பாடு கோட்டுக்கப்பால் நடந்து வந்த வாத்தகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சலாமாபாத் உரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சக்கான் தா பாஹ் வழிபாக பாகிஸ்தானுடன் வர்த்தகம் நடைபெற்று வந்தது இந்த வர்த்தகத்தின் மூலம் பாகிஸ்தானை சேர்ந்த சில விஷம சக்திகள் ஆயுதங்கள் போதை பொருட்கள் மற்றும் கள்ள நோட்டுகளை இந்தியாவுக்கு கடத்துவதாக தகவல் வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாகவே எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு வர்தகத்தை நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளது மோசடியாளர்கள் மோடி என்ற பெயரில் செயல்படுகிறார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசியதாக வெளியான செய்தி அடிப்படையில் அவருக்கு எதிராக பீகார் மாநில பிஜேபி தலைவரும் துணை முதலமைச்சருமான திரு சுஷில்குமார் மோடி அவதுறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பாட்னா தலைமை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டள்ளது பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் திரு தாரிக் ரகுமான் அவரது மனைவி சுபைதா ரஹ்மான் ஆகியோரின் வங்கி கணக்குகளை முடக்கி டாக்கா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணபரிவர்த்தனைக்கு எதிரான பங்களாதேஷ் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டின் லஞ்ச ஒழிப்பு பிரிவு தொடர்ந்த வழக்கில் டாக்கா அமர்வு நீதிபதி நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் பிரிட்டனில் உள்ள வங்கியின் மூன்று கணக்குகளில் இந்த கணக்கு இயக்கப்படுவதாக தெரியவந்துள்ளதை அடுத்து நீதிமன்ற உத்தரவு பங்களாதேஷ் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களுரு அணியை கொல்கத்தா அணி எதிர்கொள்கிறது